தற்போது சிகிச்சையில் இருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தில் முறைகேடு செய்தவர்கள் மீது மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மின்சாரத்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் நாடுமுழுவதும் மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கான நீட் தேர்வு இன்று நடைபெறவுள்ளது யூரியாவை அதிகப்படியாக பயன்படுத்துவதை குறைத்துக் கொள்ளுமாறு விவசாயிகளை மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு சதானந்த கவுடா கேட்டுக் கொண்டுள்ளார்

மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

புதுக்கோட்டை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நோய்த் தடுப்புப் பணிகள் குறித்து நேற்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

காய்ச்சல் கண்டறியும் முகாம்களில் நோய் அறிகுறி உள்ளவர்கள் கண்டறியப்பட்டு அவர்களை உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வருவதால் விரைவாக குணமடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

நாடுமுழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ இளநிலை பட்டப் படிப்புகளில் சேருவதற்கான தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வாள நீட் தேர்வு இன்று நடைபெறவுள்ளது

முதல்முறையான இந்த ஆண்டு

மிஸ்ரா தலைமையிலான உயர்நிலைக் குழு நேற்று புதுதில்லியில் கூடி ஆய்வு செய்தது மாவட்ட மற்றும் மாநில அளவில் பாதிக்கப்படும் நபர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்தும் அதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்தும் இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது நாட்டில் பரிசோதனைக் கட்டத்தில் உள்ள பல்வேறு தடுப்பூசிகளின் நிலை குறித்தும் அவற்றை விநியோகம் செய்வதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் இந்தக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது

தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நோய்த் தடுப்புப் பணிகள் குறித்து அனைத்துத் துறை அதிகாரிகளுடன் நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

செகண்ட்ஸ் விரைவில் மழைக்காலம் தொடங்கவிருப்பதால் மின்வாரியம் சார்பாக உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்தார்

அன்பழகன் தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு

மக்களின் வாழ்வதாரத்தை உயர்த்தும் திட்டங்களுக்கு முழுமையான நிதியை மாநில அரசு விடுவித்து வருவதாகவும் வீடில்வாதவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி வருவதாகவும் அவர் கூறினார் யூரியாவை அதிகப்படியாக பயன்படுத்துவதை குறைத்துக் கொள்ளுமாறு விவசாயிகளை மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு சதானந்த கவுடா கேட்டுக் கொண்டுள்ளார் நீடித்த வேளாண்மை மற்றும் சுயசார்பு இந்தியா என்ற தலைப்பில் நேற்று நடைபெற்ற இணையவழியான கருத்தரங்கில் பேசிய அவர் மண்வள அட்டைகளைப் பயன்படுத்தி அதற்கேற்ப உரங்களை விவசாயிகள் பயன்படுத்த வேண்டும் என்று கூறினார் அதிகப்படியான உரங்களை பயன்படுத்துவதால் மண்ணின் வளமும் பாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார்

அதேநோத்தில் இயற்கை உரங்களின் பயன்பாட்டையும் அரசு ஊக்குவித்து வருவதாகவும் இதபோன்ற உரங்களை நாடுமுழுவதும் உள்ள வேளான் பல்கலைக் கழகங்கள் விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கி வருவதாகவும் அதற்கு நல்ல வரவேற்பு இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார்

மூத்த பத்திரிகையாளர் சுதாங்கன் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் நேற்று காலமானார்

அவரது மறைவுக்கு துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் உட்பட பல தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

நீலகிரி வேலூர் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருப்பத்துர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனம மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையைப் பொறுத்தவரை நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும்

பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பெட்ரோலியம் துறை தொடர்பான மூன்று திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் ஆசியான் அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் ஆசியான் இந்தியா நடவடிக்கை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது

கேபி அன்பழகன் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை நகராட்சியில் சேகரிக்கப்படும் கழிவுகளை தூய்மை பாரத இயக்கத்தின்மூலம் அகற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் திரு கந்தசாமி தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஒப்பன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை ஜப்பானின் நவோமி ஒசாகா வென்றுள்ளார்

இன்று நள்ளிரவு நடைபெறவுள்ள ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் ஆஸ்திரியாவின் டொமினிக் திம் ஐ எதிர்கொள்கிறார்